சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது

சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

குஜராத்தில் இன்று தொடங்கி வைத்தார் உப்பு சத்தியாகிரக நினைவு தண்டி யாத்திரியையும் அவர் துவக்கிவைத்தார்

சனி ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் பொதுவிடுமுறை தவிர இதர நாட்களில் வேட்பாளர்கள் மனுக்களை தாக்கல் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வேட்பு மனு தாக்கல் செய்ய இரண்டு பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர் மனு தாக்கல் செய்ய வரும் வாகனங்களின் எண்ணிக்கையும் இரண்டாக குறைக்கப்பட்டுள்ளது

க ஸ்டாலின் இன்று அண்ணா அறிவாலயத்தில் வெளியிட்டார் சென்னை கொளத்தூர் தொகுதியில் திரு

க ஸ்டாலின் போட்டியிடுகிறார் காட்பாடி திரு துரைமுருகன் திருவண்ணாமலை திரு

வேலு திருவாரூர் பூண்டி கலைவாணன் கரூர் செந்தில் பாலாஜி சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி மேற்கு கே

நேரு திருவெறும்பூர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முசிறி தியாகராஜன் மண்ணச்சநல்லூர் கதிரவன் துறையூர் ஸ்டாலின் குமார் விராலிமலை பழனியப்பன் புதுக்கோட்டை முத்துராஜா பட்டுக்கோட்டை அண்ணாதுரை மன்னார்குடி டி

ராஜா தஞ்சாவூர் டி

ஜி நீலமேகம் திருவையாறு துரைசந்திரசேகர் திருமயம் எஸ் ரகுபதி மதுரை மத்திய பகுதியில் பழனிவேல் தியாகராஜன் குறிஞ்சிபாடி எம்

பன்னீர்செல்வம் திருச்செந்தூர் அனிதா ராதாகிருஷ்ணன் கன்னியாகுமரி ஆஸ்டின் நாகர்கோவில் சுரேஷ் ராஜன் நெல்லை லக்ஷ்மணன் உள்ளிட்டோரும் போட்டியிடுகின்றனர் பாரதிய ஜனதாதள் கட்சியும் தமிழகத்தில் போட்டியிடும் அக்கட்சி வேட்பாளர்களின் பட்டியலை இன்று வெளியிடும் என தெரிகிறது

பன்னீர்செல்வம் போடி வட்டாச்சியர் அலுவலகத்தில் இன்று வேட்பு மனு தாக்கல் செய்கிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்தை இன்று தொடங்குகிறார் சேலம் வாழப்பாடி தம்மம்பட்டி ஆத்தூர் ஆகிய பகுதிகளில் இன்றுமாலை தமது கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்குகளை சேகரிக்கிறார்

இதுதொடா்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இவ்வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறு ஆய்வு செய்ய உரிய காரணங்களை தெரிவிக்க தவறிவிட்டதாக கூறி இந்நடவடிக்கை

குஜராத் மாநிலம் அகமதாபாத் சபா்மதி ஆசிரமத்தில் ஆஸாதி கா அம்ருத் மஹோட்சவ் விடுதலை போராட்ட கொண்டாட்டங்களை இன்று தொடங்கிவைத்து பேசிய அவர் வரலாற்று சிறப்பு மிக்க தண்டி யாத்திரை நினைவு நாளில் இந்த கொண்டாட்டங்கள் தொடங்கப்படுவது சிறப்பானதாகும் என்றார் நாட்டு மக்களின் விடுதலை தாகத்தை உணர்ந்த மகாத்மா காந்தியடிகள் விடுதலை போராட்ட இயக்கத்தை தொடங்கிவைத்ததோடு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் தீர்மானமாக அதை முன்னெடுத்துச்சென்றார் என்று பாராட்டு தெரிவித்தார் உப்பு சத்தியாகிரக நினைவு பேரணியையும் தண்டி யாத்திரை தொடங்கிவைத்த பிரதமர் உப்பு என்பது நம்பிக்கையையும் நேர்மையையும் குறிப்பதாகும் என்றார் நம் நாட்டில் உப்பு உயர்ந்த பொருளாக மதிப்பக்கப்படுவதையும் அவர் சுட்டிக்காட்டினார்

முன்னதாக சபா்மதி ஆசிரமத்தில் காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பிரதமர் காந்தியடிகளின் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார்

தூத்துக்குடி வாக்காளர் பட்டியல் தூத்துக்குடி மாவட்டத்தில் புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தவர்கள் நாளைமறுநாள் நடைபெறும் சிறப்பு முகாம்கள் இணைய தள வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் டாக்டர் கே செந்தில் ராஜ் கூறியிருக்கிறார்

கலெக்டர் வாய்ஸ் வாக்குப்பதிவு விழிப்புணர்வு நாகை மற்றும் மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்ற தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது